குறைக்கப்பட்டுள்ளது வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன

நாட்டின் கடலோரப் பகுதிகளில் சமுதாய வானொலி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் கரே தெரிவித்துள்ளார் தாய்லாந்து ஒபன் குத்துச்சண்டைப் போட்டியில் இந்தியாவின் நிக்கத் ஸரீன் தீபக் போரியா வெள்ளிப்பதக்கம் வென்றனர்

மின்சாரப் பேருந்துகளை உள்ளூர் அதிகார அமைப்புகள் வாடகைக்கு எடுக்கும் போது அதற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முழு விலக்கு அளிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இன்றைய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கலந்து கொண்டார் தமிழகம் முன்வைத்துள்ள அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிக்குறைப்பு மற்றும் வரி விலக்கு தொடர்பான கோரிக்கைகள் மீது விரைந்து முடிவெடுக்குப்படி அவர் இந்தக் கூட்டத்தில் வலியுறுத்தினார் கைத்தறி பொருட்கள் பைகளில் அடைத்து வணிகச்சின்னம் இடப்பட்ட அரிசி மற்றும் தானிய வகைகள் பேக்கரி பொருட்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கான கருவிகள் மறுகழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பயோ டீசல் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு வரிக்குறைப்பு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் விவசாய நடவடிக்கைகள் தொடர்பான சேவைகளுக்கும் மத்திய மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழகத்தின் சார்பில் அமைச்சர் வலியுறுத்தினார் வெளிப்புற கேட்டரிங் தனியார் வாகன உரிமையாளர்கள் பயன்படுத்தும் ஓட்டுநர் சேவைகளுக்கு வரி குறைக்க வேண்டும் என்றும் நெல் குத்தகை சேவை நுண்ணீர்பாசன கருவிகள் சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தில் வழங்கப்படும் பாமாயில் மண்ணெண்ணை ஆகியவற்றுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து முற்றிலுமாக வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் திரு ஜெயக்குமார் ஜிஎஸ்டி கவுன்சிலில் வலியுறுத்தினார் தமிழகத்தின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கும் பணியை திமுக உறுப்பினர்கள் சிறப்பாக செய்து வருவதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாணியம்பாடியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏழை எளிய மக்கள் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கவும் அஇஅதிமுக பாடுபட்டு வருவதாகத் தெரிவித்தார் உண்மைக்குப் புறம்பான வாக்குறுதிகளை அஇஅதிமுக எப்போதுமே அளித்ததில்லை என்று கூறிய அவர் கடந்த தேர்தலின் போது அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் கூறினார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களின் பிரச்சினைகளையும் கோரிக்கைகளையும் மத்திய அரசிடம் முன்வைத்து உரிய நிவாரணம் பெற்றுத் தரும் கட்சியாக அஇஅதிமுக உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் பிரதமர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தொடர்ந்து இரண்டாவது முறை பொறுப்பேற்ற பின்பு பிரதமர் பங்கு பெறும் இரண்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சி இதுவாகும் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் இந்த தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி ஒலிபரப்புகிறது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத அமைப்பின் கமாண்டராக செயல்பட்டு வந்த முன்னா லகோரி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் சோபியான் நகரில் பாதுகாப்புப் படையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகளுடன் நடந்த மோதலில் இரண்டு தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நாட்டின் கடலோரப் பகுதிகளில் சமுதாய வானொலி நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் திரு அமித் கரே தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் இன்று அனைத்து மாநில ஊடகவியலாளர்கள் சந்திப்புக் கூட்டத்தில் பேசிய அவர் இப்பணியை விரைந்து மேற்கொள்ள தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சகம் முயற்சிகள் எடுத்து வருவதாகத் தெரிவித்தார் பேரிடர் மேலாண்மை பணிகளின் போது சமுதாய வானொலி மையங்கள் உடனுக்குடன் தகவல் பரிமாற்றம் செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் கல்விப் பணியிலும் சமுதாய வானொலியை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவதாகத் தெரிவித்த அவர் வேளாண் ஆராய்ச்சி மையங்கள் அமைத்துள்ள சமுதாய வானொலி வானிலை குறித்த தகவல்களை அளித்து வருவதாகவும் கூறினார் அரசின் செயல்பாடுகள் மேம்பாட்டுப் பணிகள் நலத்திட்டங்கள் போன்றவற்றை அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் சமுதாய வானொலியும் சமுக ஊடகங்களும் சிறப்பான சேவையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தகவல் ஒலிபரப்புத் துறை செயலர் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவா் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டி அன்னாரது நினைவிடம் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் மாநில அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவ ராவ் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர் ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அப்துல்கலாம் சமுதாயக் காடுகள் திட்டத்தின்கீழ் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கிவைத்தார் இத்தினத்தையாட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் அப்துல்கலாம் விரும்பிய மனித சமுதாயம் அமைக்க உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார் அரியலூர் தமிழ் பண்பாட்டு பேரமைப்பு சார்பில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் அப்துல்கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர்

குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து ஆயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது ஒகேனக்கல்லில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து

இதனிடையே கரையோர பகுதிகளின் பராமரிப்பு பணிகளை ஆளில்லா விமானம் மூலம் அரசு கண்காணித்து வருகிறது படைக்கல தொழிற்சாலகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் திருச்சி உள்ளிட்ட ஆறு படைக்கல தொழிற்சாலைகளில் நிரந்தர ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோரின் குடும்பங்களும் மறைமுக வேலைவாய்ப்பைப் பெற்றுள்ள பல ஆயிரம் குடும்பங்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

பாங்காக்கில் நடைபெற்று வரும் தாய்லாந்து ஒப்பள் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரரும்